மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார்

மகளிர்நலன் மற்றும் அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியா தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் திரு

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன

இனி விரிவான செய்திகள் வைபவ் எனப்படும் இந்திய வம்சாவளி விஞ்ஞானிகளின் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை ஆறரை மணியளவில் தொடங்கி வைக்கிறார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா உட்பட உலகின் பல்வேறு பகுதிகளிலும் வசிக்கும் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் உலகம் முழுவதும் உள்ள கல்வி நிலையங்கள் ஆராய்ச்சிக் கூடங்கள் மற்றும் மேம்பாட்டு அமைப்புகளில் பணியாற்றும் இந்திய வம்சாவளி அறிஞர்களை ஒரணியில் திரட்டி உலக வளர்ச்சிக்கு இந்தியாவில் அடித்தளமிடுவதை உறுதி செய்யும் விதமாக இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குவாம்நபி ஆசாத் தில்வி முதலமைச்ச் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் சர்வசமய கீர்த்தனைகளும் இசைக்கப்பட்டன இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் தேசுப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் டன்மை அன்பு மனிலகுலத்திற்கான தன்னலமற்ற சேவை போன்ற நல்வழிகளை தேசப்பிதா நமக்கு காட்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அவரது அந்தியோதயா கருத்து நாம் அனைவரும் ஏழைகளின் மேம்பாட்டிற்காக பாடுபட வேண்டும் என்பதை உணர்த்தி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மகாத்மா காந்தியின் போதனைகள் முன்னெப்போதையும் விட தற்போதைய காலத்தில் மிகப் பொருத்தமாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோட கூறியுள்ளார் தமிழகத்திலும் காந்தியடிகளின் பிறந்ததினம் இன்று கொண்டாடப்படுகிறது சென்னை மெினா கடற்கரையில் உள்ள தேசப்பிதாவின் சிலை முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலனமச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மலர்த்துவி மரியாதை செலுத்தினர் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் சாா்பிலும் காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இந்த நிகழ்ச்சியை அஞ்சல் செய்யும்

இதையொட்டி தில்லி விஜய்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் மலர் துவி மரியாதை செலுத்தினர் சாஸ்திரியின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் நாட்டின் தவப்புதல்வர்களில் ஒருவரான லாவ்பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் பகமைப் புரட்சி மற்றும் வெண்மைப் புரட்சிக்கு வித்திட்டதோடு போர்க்காலங்களில் அவர் காட்டிய தலைமைப்பண்பு நாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கய்யா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் எளிமை தன்னடக்கம் மற்றும் ஞானத்தின் அடையாளமாக திகழ்ந்தவர் என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் லால் பகதர் சாஸ்திரி தள்ளடக்கம் மற்றும் கொண்ட கொள்கைகளில் உறுதியானவராக திகழ்ந்தவர் என தெரிவித்துள்ளார் நாட்டின் நலனுக்காக அரும்பாடுபட்டவர் சாஸ்திரி என்றும் பிரதமர் புகழாராம் சூட்டியுள்ளார்

இதையடுத்து

மகளிர்நலன் மற்றும் அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியா பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார்

மனித குலத்தின் மொத்த எண்ணிக்கையில் சரிபாதி அளவிற்கு பெண்கள் உள்ள போதிலும் சமுதாயத்திலும் அரசியல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளிலும் பெண்கள் பெரும் பங்காற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் வளர்ச்சிப்பாதையில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் பாலின சமத்துவத்திற்கும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி ஸ்மிருதி இரானி சுட்டிக்காட்டினார்

சபையில் எடுத்துரைத்தார்

ஸ்மிருதி இரானி சுட்டிக்காட்டினார்

யாதவ் தெரிவித்துள்ளார்

தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினத்தையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலனமக்கள் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் மவர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இந்நாளையொட்டி திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாழவும் தமிழகம் உரிமையோடு திகழவும் தம்ளம அர்ப்பணித்துக்கொண்ட தனிப்பெருந்தலைவர் காமராஜர் என தெரிவித்துள்ளார்

அதிபரின் ஆலோசகள் திரு ஹோப் ஹிக்ஸ் க்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து அதிபர் திரு டிரம்ப்பும் திருமதி மெலானியாவும் பரிசோதனை செய்து கொண்டதில் அவர்கள் இருவருக்கும் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது

டிரம்ப் அவரது டிவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அதிபர் திரு டிரம்பும் அவரது துணவியார் திருமதி மெலானியாவும் விரைவில் குணமடைந்து நல்ல ஆரோக்கியத்துடன் திகழ பிரதமா் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் தபாயில் இன்றிரவு ஏழரை மணியளவில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது